இனி விரிவான செய்திகள் தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு தளவாடங்களின் உற்பத்திக்கான வழித்தடத்தை ஏற்படுத்துவதில் மத்தியஅரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த திருவிடந்தையில் பத்தாவது ராணுவ கண்காட்சியை பிரதமர் இன்று தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் காலை வணக்கம் என்று தமிழில் கூறி பிரதமர் தமது உரையை தொடங்கினார்

அமைதியை பராமரிக்கவேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ள போதிலும் நமது நாட்டின் பாதுகாப்பிலும் உறுதியுடன் இருக்கவேண்டியது அவசியமாகிறது என்று அவர் கூறினார் இதற்காக எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நமது படைகள் தயார்நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ராணுவ தளவாடங்களை கொள்முதல் செய்வதற்கான கொள்கை மாற்றியமைக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தாா்

தமது உரையின் முடிவில் தொட்டணை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூறும் அறிவு என்ற திருக்குறளை தமிழில் கூறி அதற்கான விளக்கத்தையும் பிரதமர் அளித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி திரு பழனிசாமி பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்திக்கான புதிய கொள்கையை தமிழக அரசு விரைவில் வெளியிடவுள்ளதாக தெரிவித்தாா் பாதுகாப்பு அமைச்சா் திருமதி நிர்மலா சீத்தாராமன் பேசுகையில் இந்தியாவை ராணுவ வன்பொருள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி கேந்திரமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்றார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் ராணுவத்தளவாடங்கள் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த ரானுவ கண்காட்சி திறப்பு விழாவை ஒட்டி பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் அலுவல்கள் பாதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உட்பட பிஜேபி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருநாள் உண்ணாவிரதப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற அலுவல்களை எதிர்க்கட்சிகள் முடக்கியது ஜனநாயக படுகொலை என்று பிரதமர் கூறியுள்ளார் பிரதமர் தமது வழக்கமான அலுவல்கள் பாதிக்காத வகையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழுவை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி தமிழக முதலமைக்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் இன்று மனு அளித்துள்ளார் சென்னை நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு புதுதில்லி திரும்பிய பிரதமரை விமான நிலையத்தில் வழியனுப்பியபோது முதலமைச்சர் இந்த மனுவை அளித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளதால் இந்த வாரியத்தை அமைக்க வேண்டியது அவசியம் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை முழுமையாக செயல்படுத்துவதற்கான அதிகாரம் இந்த அமைப்புகளுக்கு வேண்டும் என்றும் வழங்கப்பட முதலமைச்சர் அந்த மனவில் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதுதொடர்பான குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் முழுமையாக செயல்பட்ட தமிழகம் போன்ற மாநிலங்கள் நிச்சயம் பயன்பெறும் வகையில் நிதிக்குழு நடவடிக்கைகள் அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கூட்டாட்சி தத்துவத்தில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறிய அவர் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்டட்டு புதிய இந்தியாவை படைப்பதன் மூலம் நமது சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு பெருமிதம் ஏற்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார் உரையின் தொடக்கத்தில் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பிரதமர் தமது தமிழ் புத்தாண்டு தமத வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார்

அரசு மருத்துவமனைகள் மூலம் கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் போன்றவை பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அடையாறு புற்றுநோய் மையத்திற்கு உதவி அளித்து அதன் புரவலராக தமிழக அரசு தொடர்ந்து செயல்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார் துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் பேசுகையில் புற்றநோய்க்கு குறைந்த செலவில் உயர் சிகிச்சை அளிப்பதில் அடையாறு புற்றநோய் மையம் முன்னோடியாக திகழ்வதாக கூறினார் தமிழகம் மட்டுமின்றி தென்னிந்தியா இருந்து வருவோருக்கு இங்கு சிகிச்சை முழுவதும் அளிக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆராய்ச்சியின் பயன்கள் சாதாரண மக்களை சென்றடைய இந்த வெற்றி உதவிடும் என்றும் இஸ்ரோவின் செயல்பாடுகளில் நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அடுத்த எட்டு மாதங்களில் இஸ்ரோ ஒன்பது செயற்கைக்கோள்களை செலுத்தவுள்ளதாக அதன் தலைவர் திரு கே சிவன் தெரிவித்துள்ளார்

கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை கிராமத்தில் ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட வாழழத் தோட்டங்களில் புதிதாக நடவு செய்யப்பட்ட வாழைக்கன்றுகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்துள்ளது

துப்பாக்கிச்சுடுதலில் தேஜேஷ்விளி சாவந்த் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் வட்டெறிதல் பிரிவில் சீமா புனியா வெள்ளிப்பதக்கத்தையும் நவ்ஜித் திவான் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றுள்ளனர் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார்

சென்னையில் நடைபெறுவதாக இருந்த ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகள் புனேவுக்கு மாற்றப்பட்டுள்ளன